கரீஃப் பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தி மத்திய அரசு முடிவு செய்துள்ளதை அடுத்து மேற்கு வங்கத்தின் மிட்னாப்பூரில் பிரதமர் திரு நரேந்திரமோடி விவசாயிகள் பேரணியில் இன்று பங்கேற்கிறாா் உலக கங்க அமைப்பின் ஆசிய பசிபிக் மண்டலத்திற்கான தலைமை பொறுப்பை இந்தியா இன்று ஏற்றுக்கொண்டது குழந்தைகளின் விளையாட்டு திறனை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான பயிற்சி அளிக்கும் திட்டத்தை மத்திய அரசு விரைவில் செயல்படுத்தம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் தெரிவித்துள்ளார் அமெிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்பும் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புடினும் இன்று ஹெல்சிங்கியில் முதன்முறையாக சந்தித்து பேசுகிறார்கள் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நான்கிற்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் குரேஷியாவை வீழ்த்தி கோப்பையை வென்ற பிரான்ஸ் அணிக்கு குடியரசுத் தலைவா் பிரதமா் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சா் ஆகியோா் பாராட்டு தெரிவித்துள்ளனா் இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்குவங்க மாநிலம் மிட்னாப்பூரில் இன்று நடைபெறும் விவசாயிகள் பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றவுள்ளார் கரீஃப் பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை மத்திய அரசு அண்மையில் உயர்த்தி அறிவித்துள்ள நிலையில் இந்த பேரணி நடக்கிறது பிரதமரின் முடிவுக்கு மேற்குவங்க மாநில விவசாயிகளும் பிஜேபி தொண்டர்களும் வரவேற்பு தெரிவித்திருப்பதாகவும் அதற்காக அவர்கள் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்து கொண்டுள்ளதாகவும் அம்மாநில பிஜேபி தலைவர் திரு திலீப் கோஷ் கூறியுள்ளார் மிட்னாப்பூரில் இன்று நடைபெறும் பேரணி அடுத்த ஆண்டு நடைபெறும் மக்களவைத் தேர்தலுக்கு தயாராகும் விதமாக அமையும் என்று அவர் தெரிவித்தார்

மேற்கு வங்கத்தில் வேகமாக காலூன்றி வரும் பிஜேபி அண்மையில் நடந்த உள்ளாட்சி தேர்தலிலும் இடைதேர்தல்களிலும் பெற்ற வாக்குகள் அடிப்படையில் பிரதான எதிர்க்கட்சியாக வளர்ந்து வருகிறது என்றும் அவர் கூறினார் தற்போது மக்களவையில் இரண்டு உறுப்பினா்களை கொண்டுள்ள பிஜேபி இந்த எண்ணிக்கையை அதிகரிக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் கூறினார் உலக கங்க அமைப்பின் ஆசிய பசிபிக் மண்டலத்திற்கான தலைமை பொறுப்பை இந்தியா இன்று ஏற்றுக்கொண்டது இந்த நிகழ்ச்சியை குறிக்கும் வகையில் புதுதில்லியில் நடந்த சிறப்பு நிகழ்ச்சியில் மத்திய நிதித்துறை இணையமைச்சள் திரு சிவபிரதாப் சுக்லா உலக சுங்க அமைப்பிள் தலைமை செயலாளா் திரு குனியோ மிக்கூரியா மத்திய மறைமுகவரிகள் வாரியம் மற்றும் சுங்கத்துறை தலைவர் திரு ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டார்கள்

ஒரு துணைத்தலைவர் வீதம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் இந்தியா துணைத்தலைவா் பொறுப்பை ஏற்றுள்ளது மூலம் தலைமை பாதுகாப்பை வகிக்கமுடியும் நாடுகளுக்கு இடையிலான எல்லையில் நடக்கும் வர்த்தகம் அதன் பாதுகாப்பு போன்ற அம்சங்களில் இந்தியாவுக்கு வளமான அனுபவம் உள்ளது இளம்பருவத்திலேயே குழந்தைகளின் விளையாட்டு திறனை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான பயிற்சி அளிக்கும் திட்டத்தை மத்திய அரசு விரைவில் செயல்படுத்தும் என்று இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்ச் திரு ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் தெரிவித்துள்ளார் அகமதாபாதில் ஒரு நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதற்காக இரண்டு முதல் மூன்று கோடி குழந்தைகளின் விளையாட்டு திறன் சோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்றும் ஆண்டுதோறும் ஆயிரம் குழந்தைகள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்றும் கூறினார் தேர்வு பெற்ற ஒவ்வொரு குழந்தைக்கும் ஆண்டுதோறும் ஐந்து லட்சும் ரூபாய் வீதம் எட்டு ஆண்டுகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு அவர்களின் திறன் வளர்க்கப்படும் என்றும் அமைச்சர் கூறியிருக்கிறார் வரும் புதன்கிழமை கூடவுள்ள நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் அரசுக்கு எதிராக இணைந்து செயல்படுவதற்கான கூட்டு யுத்தியை எதிர்க்கட்சிகள் வகுக்கவுள்ளன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

பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்கள் மட்டுமல்லாமல் ஹெச் ஐ வி யால் பாதிக்கப்பட்டுள்ள குழந்தைகளும் கல்வி உரிமைச் சட்டத்தின்கீழ் தனியார் பள்ளிகளில் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது இதை முதலில் அமல்படுத்தியுள்ள மாநிலம் மத்திய பிரதேசம்தான் என எம்து செய்தியாளர் தெரிவிக்கிறார் வடமேற்கு வங்கக் கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வுப்பகுதி மேலும் வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியுள்ளதால் ஒடிசாவில் பல பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது

இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக ஒடிசாவின் வடக்கு மற்றும் தெற்கு கரையோரப்பகுதிகளில் கடந்த சனிக்கிழமை முதல் கனத்தமழை பெய்து வருகிறது மத்திய அரசின் சுகாதார மற்றும் குடும்பநல அமைச்சகம் சார்பில் கர்ப்பினி பெண்களுக்கு இலவசமாக மருந்து மற்றும் தரமான சிகிச்சை அளிக்கும் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்படுகிறது இந்த திட்டத்தினால் பெரிதும் பயன் பெற்றதாக திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த பயனாளிகள் தெரிவிக்கிறார்கள்

இரு தலைவர்களும் தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேசுவது இதுவே முதல்முறையாகும் இந்த பேச்சுகளுக்கு அடிப்படை செயல்திட்டம் எதுவும் இருக்காது என்று இருதரப்புமே முடிவு செய்துள்ளதாக அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகள் திரு ஜான் போவ்டன் தெரிவித்துள்ளார் சிரியா உக்ரைன் நாடுகளில் நிகழ்ந்து வரும் மோதல் அமெரிக்க தேர்தலில் ரஷ்யா தலையிட்டதாக எழுப்பப்பட்ட குற்றச்சாட்டு ஆகியவை குறித்தும் இரு தலைவர்களும் விவாதிக்கக்கூடும் என்று தெரிகிறது

இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ள ரஷ்பா இருநாட்டு தலைவர்கள் சந்திப்பு மூலம் உறவை மேம்படுத்த முடியும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளது ரஷ்ய அதிபருடன் பேச்சு நடத்துவதற்காக திரு டரம்ப் தனது மனைவி மெலாளியா டிரம்ப் மற்றும் உயர் அதிகாரிகள் குழுவுடன் ஹெல்சிங்கி சென்றடைந்தாா் திரு புடின் இன்று ஹெல்சிங்கி செல்லவுள்ளார் பாகிஸ்தானில் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அந்நாட்டின் முன்னாள் பிரதமர் திரு நவாஸ் ஷெரீஃப் அவரது மகள் மரியம் மருமகள் முகமத் கஃப்தார் ஆகியோர் இஸ்லாமாபாத் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய இருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன முன்னாள் பிரதமரை சிறையில அடைத்த அரசின குற்றச்சாட்டை அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் சந்திக்க இருப்பதாக திரு நவாஸ் ஷெரிஃப்பின் சகோதரர் ஷாபாஸ் ஷெரீஃப் கூறியிருக்கிறார் ரஷ்யாவில் நடைபெற்ற உலக காவ்பந்து போட்டியில் வெற்றி கோப்பையை தட்டி சென்ற பிரான்ஸ் அணிக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திரமோடி விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ்ராஜ்யவர்த்ன் ்ரத்தோர் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

இங்கிலாந்து வீரர் ஹாரி கேன் உலகக்கோப்பை போட்டியில் ஆறு கோல் அடித்ததற்காக உயர்விருதான தங்க பூட் விருதை பெற்றார்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 சிறந்த கோல் கீப்பராக தோ்வு பெற்ற பெல்ஜியம் வீரர் திபாத் கொர்ட்டாயிஸ் தங்கக் கையுறை விருதை பெற்றார்

செ்பியாவில் நடைபெறும் உலக குத்துச்சண்டை போட்டியில் இந்திய வீரா்களும் வீராங்கனைகளும் ஏழு தங்கப்பதக்கங்களை வென்று அதிக பதக்கம் பெற்ற பட்டியலை பிடித்துள்ளாா்கள்